சகவிகிக தொகையை சேமித்திருப்பதாக தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை தெரிவிக்கிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு இளைஞர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார்

அதனை அஇஅதிமுக தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியிருக்கிறார்

மாநிலங்களவையில் விமானப்படை செயல்திட்ட தணிக்கை இந்திய விமானப்படையின் தலைமை கணக்கு குறித்த தணிக்கையாளரின் அறிக்கையை நிதித்துறை இணை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார்

ஜேட்லி இதனிடையே ரபேல் போர் விமானம் தொடர்பான காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் நேர்மையே வெல்லும் என்பது இதன்மூலம் உறுதிபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ரபேல் கொள்முதல் தொடர்பாக நாட்டு மக்களிடையே தவறாக தகவல்களை தெரிவித்த எதிர்கட்சிகள் உள்ளடக்கிய மகா கூட்டணியை ஜனநாயகம் எவ்வாறு தண்டிக்கப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்

நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று இம்மசோதாக்களை விவாதம் இல்லாமல் நிறைவேற்ற உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதையடுத்து இந்நடவடிக்கை

இவற்றை குரல் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மக்களவைக்கு திருப்பி அனுப்பிவைத்தார் தொடர்ந்து பேசிய திரு வெங்கையா நாயுடு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அமளியால் பொன்னான நேரங்களை இழந்து விட்டதாக கூறியபடி அவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார்

மக்களவை மக்களவையில் சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்னைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை நன்பகல்வரை ஒத்திவைக்கப்பட்டது அலகாபாத்தில் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் மீது உத்திரபிரதேச போலீசார் தடியடி பிரயோகித்தாக கூறி அக்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இந்த பிரச்னையை கேள்வி நேரத்திற்குப்பின் எழுப்புமாறு கூறிய மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்டார் அப்போது சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையபகுதியில் குழுமி கோஷமிட்டனர்

அடுத்த தலைமுறை என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு கூட்டமைப்பின் சார்பிலான கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிடுகிறார் அடுத்த தலைமுறை ரியல் எஸ்டேட் கட்டுமான வியலாளர்களையும் கட்டுமான தர வளர்ச்சி அமைப்பினரையும் ஒருங்கிணைத்து அவர்தம் புதிய தொழில்நுட்பங்கள் அணுகுமுறைகள் குறித்து இளைய தலைமுறையினரிடையே உத்வேகத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது

சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்தின் மீது குறுக்கிட்டு பேசிய அவர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை அனைத்து கட்சிகளுமே தள்ளிவைக்க கோரியது என்றார் அப்போது குறுக்கிட்ட திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் காலியாக உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சோத்து தோ்தல் நடத்த வேண்டும் என்பதே திமுகவின் கோரிக்கையாக இருந்தது என்றும் திருவாரூர் தொகுதி இடைத்தோ்தலை தள்ளி வைக்க கோரவில்லை என்றும் கோரினார்

காலியாக உள்ள பிற தொகுதிகளில் தோதல் நடத்துவதற்கு நீதிமன்ற வழக்குகள் ஒரு இடையூறாக இருந்தது என்றார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித்தலைவா் திரு

ராமசாமி மணல் விற்பனை சரிவர ஒழுங்குப்படுத்தப்பட வில்லை என்று கூறியதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் மணல் குவாரிகள் தனியாரிடம் வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக போதிய அளவு மணல் குவாரிகளை ஏற்படுத்துவது தடைபட்டுள்ளது என்றும் மணல் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து சென்னையில் விநியோகிக்கப்படுகிறது என்றும் கூறினார்

வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டத்தை திருத்துவதற்கான சட்டத்தை இத்துறைக்கான அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு அறிமுகப்படுத்தினார் வேளாண் விற்பனை குழுக்கள் விற்பனை கட்டணம் வசூலிப்பதை சட்டப்படி செல்லுபடியாக்க செய்வதை இது உறுதி செய்கிறது

கடம்பூர் ராஜு ஆங்கிலேயருக்கு அச்சத்தை உண்டாக்கி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூக்கிலிடப்பட்ட தளி எத்தல் அப்பருக்கு மணிமண்டபம் அமைக்க அரசு பரிசீலிக்கும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

ஊடகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி தொலை தூர பகுதிகளுக்கும் தகவல்கள் சென்றடைவதை நோக்கமாகக் கொண்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது